நாட்டின் ஆராய்ச்சி மேம்பாட்டு துறைகளில் கூடுதல் முதலீடுகளின் அவசியத்தை பிரதமர் திரு

இந்தியாவின் இறையாண்மையில் எவ்வித சமரசத்திற்கும் இடமில்லை என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி சேலம் எடப்பாடியில் இன்று தமது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார்

கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க முதலீட்டாளர்கள் முன்வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இந்தியாவை உலகமே ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையுடன் உற்று நோக்குவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் தன்னிறைவு இந்தியாவை அடைவதற்கான வளங்களை வலுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவதன் மூலம் இது சாத்தியமாகும் என்றார் தனியார் துறைகளில் முதலீடுகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டிய அவர் இதனைக் கருத்தில் கொண்டே தொழில் துறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார் கோவிட் தொற்று காலத்தில் முதலீடுகளைப் பெற முடியாமல் உலகமே தத்தளித்த போது நாம் சாதனை அளவாக வெளிநாட்டு முதலீடுகளை அதிகம் பெற்றதாக அவர் கூறினார் நம் நாட்டு விவசாயிகள் தொடங்கி மருந்து உற்பத்தியாளர்கள் வரை உலகிற்கு வழிகாட்டியதாக கூறிய பிரதமர் வருங்காலங்களில் ஆத்ம நிர்பார் திட்டத்தின் கீழ் அனைவரும் சிறப்பான பங்களிப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உலகம் நான்காவது தொழில் புரட்சியை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கும் இத்தருணத்தில் தேசத்தை கட்டமைப்பதற்கான இலக்குகளை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் உற்பத்தியே நமது தாரக மந்திரமாக இருக்க வேண்டும் என்று கூறிய அவர் நம் முன் உள்ள சவால்களை எதிர் கொண்டு உயர்ந்த குறிக்கோளை எட்டுவதற்கான வழிமுறைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் இந்த நூற்றாண்டின் சிறந்த தொழில் நிறுவனத்திற்கான விருதை டாடா குழுமத் தலைவர் திரு ரத்தன் டாடாவிற்கு பிரதமர் வழங்கினார்

அம்மாநிலத்தின் தொடர் வளர்ச்சிக்கு பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே குடியரசுத்தலைவர் திரு

ஹைதராபாத் அருகே தண்டிகல் இந்திய விமானப்படை பயிற்சி நிறுவனத்தில் பயிற்சி முடித்த வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர் புதிய படைவீரர்கள் சைபர் குற்றங்களுக்கு எதிரான போரை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தினார் புதிய தொழில்நுட்ப நுணுக்கங்களில் திறமை படைத்தவர்களாக தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் எல்லை விவகாரம் தொடர்பாக சீனாவுடன் அரசியல் மற்றும் ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக கூறினார் இந்தியா அமைதியை விரும்பும் போதிலும் அமைதியை சீர்குலைக்க முயல்வோருக்கு உரிய பாடம் புகட்டப்படும் என்றார் நாட்டின் இறையாண்மையில் எந்த சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்

குடிமராமத்து பணிகள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டதன் மூலம் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தமிழகத்தில் மின்தடை என்ற பேச்சுக்கே இடமில்லை என தெரிவித்த முதலமைச்சர் சிறப்பான செயல்பாடுகளுக்காக பல்வேறு தேசிய விருதுகள் கிடைத்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் முன்னதாக நங்கவள்ளி வட்டாரம் பெரியசோரகையில் அம்மா மினி கிளினிக்கை முதலமைச்சர் தொடங்கிவைத்தார்

ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதுதொடர்பாக முதலமைச்சரிடம் தாம் கலந்துரையாட உள்ளதாக கூறினார்